தமிழகத்தில் ரெம்டிசிவிர் மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பதுக்கி விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் எச்சரித்துள்ளார்

மேட்டூர் அணையை திறப்பது குறித்து நாளை தஞ்சையில் ஆலோசனை மேற்கொள்ளப்படும் என்று மாநில நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் திரு துரைமுருகன் தெரிவித்துள்ளார்

தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் நிலைகொண்டுள்ள தீவிர புயல் காரணமாக நீலகிரி கோவை தேனி ஈரோடு மாவட்டங்களில் இன்று கன மிக கன மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இனிவிரிவான செய்திகள் முதலமைச்சர் தமிழகத்தில் மக்களின் உயிர்காக்கும் ரெம்டிசிவிர் மருந்துகள் மற்றும் ஆக்சிஜன் சிலிண்டர்களை பதுக்கி கள்ளச்சந்தையில் விற்பனை செய்வோர் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் திரு

க

சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பெருந்தொற்று காலத்தில் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது மிகக்கடுமையான குற்றம் என்று தெரிவித்துள்ளார் தடுப்பூசி இறக்குமதி படுக்கைகளின் எண்ணிக்கையை அதிகரித்தல் கட்டுப்பாட்டு மையங்கள் வழியாக பாதிக்கப்பட்டோருக்கு உடனுக்குடன் சிகிச்சையளிக்க ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சார் ரெம்டிசிவிர் மருந்துகள் வினியோகம் உற்பத்தியில் தொய்வின்றி தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை ஆக்சிஜன் அரசு மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார்

நேரு தெரிவித்துள்ளார் திருச்சிராப்பள்ளி கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதிக்குட்பட்ட நியாயவிலைக் கடைகளில் இந்த திட்டத்தை இன்று தொடங்கி வைத்துப் பேசிய அவர் இதில் அரிசி பெறும் குடும்ப அட்டைகள் மற்றும் காவலர் குடும்ப அட்டைகளுக்கும் இந்த நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்றார் திருவரம்பூர் சட்டப்பேரவைத் இதேபோல் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு நியாயவிலைக்கடைகளில் இந்த திட்டத்தை தொடங்கி வைத்த மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஸ் பொய்யாமொழி குடும்ப அட்டைதாரர்கள் இந்த நிவாரணத் தொகையை பெற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொண்டார் கோவையில் இத்திட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசிய மாநில உணவுத்துறை அமைச்சர் திரு

கரூரில் மாநில மின்துறை அமைச்சர் திரு

செந்தில்பாலாஜியும் மதுரையில் மாநில நிதியமைச்சர் திரு

பழனிவேல்தியாகராஜனும் விழுப்புரத்தில் மாநில உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடியும் திண்டுக்கல்லில் மாநில கூட்டுறவு துறை அமைச்சர் திரு

பெரியசாமியும் கன்னியாகுமரியில் காணொலி மூலம் மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு மனோ தங்கராஜும் ராணிப்பேட்டையில் மாநில கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு

காந்தியும் இத்திட்டத்தை தொடங்கி வைத்தனர் காஞ்சிபுரம் இத்திட்டத்தை தொடங்கி வைத்துப் பேசிய மாநில ஊரக தொழில்துறை அமைச்சர் திரு

அன்பரசன்

திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தாரில் சட்டப்பேரவை துணைத்தலைவர் திரு பிச்சாண்டி நிதியுதவியை வழங்கினார் கடலூரில் மாநில வேளாண்துறை அமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் நெல்லை மாவட்டம் பனக்குடி திசையன்விளை பகுதியில் பேரவைத் தலைவர் திரு அப்பாவு செஞ்சி பகுதியிலுள்ள நியாயவிலைக்கடையில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு மஸ்தான் ஆகியோர் நிவாரணத்தொகையை வழங்கினர்

துரைமுருகன் தெரிவித்துள்ளார் வேலூரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தென்மேற்கு பருவமழை அணையின் நீர் இருப்பு ஆகியவற்றை கருத்தில் கொண்டு பாசனத்திற்காக அணையை திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என்று கூறினார்

சுப்பிரமணியன் தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகள் ஆக்சிஜன் சிக்கன பயன்பாடு வழிமுறைகள் குறித்து விரைவில் ஆலோசனைக் கூட்டங்கள் நடத்தப்படும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு

மருத்துவமனையில் இன்று ஆய்வு மேற்கொண்ட அவர் கோவிட் பாதிப்பால் இறப்பு விகிதம் குறைவாக காணப்படும் மருத்துவமனைகளில் இ

மருத்துவமனை முதலிடத்தில் உள்ளதாக கூறினார் தொடர்ந்து மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் கோவிட் நிலைமை குறித்து அவர் ஆலோசனை மேற்கொண்டார் தங்கம் தென்னரசு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் தடைபட்டுள்ள ஆக்சிஜன் உற்பத்தி ஓரிரு நாட்களில் தொடங்கும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார் விருதுநகரில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆக்சிஜன் சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கி விடப்பட்டிருப்பதாகவும் நெதர்லாந்து சீனா போன்ற நாடுகளிலிருந்து கண்டெய்னர்கள் மூலமாக தமிழகத்திற்கு ஆக்சிஜன் கொண்டு வர முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறினார் கீதா ஜீவன் தமிழகத்தில் கோவிட் நோயாளிகளுக்கு இலவச உணவு வழங்கும் திட்டத்தில் தேவைக்கேற்ப உணவுகள் வழங்கப்படும் என்று மாநில சமூக நலன் மகளிர் உரிமைத் துறை அமைச்சர் திருமதி கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார்

தேநீர் நடைபாதை கடைகள் செயல்படவும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது ஆங்கிலம் மற்றும் நாட்டு மருந்து கடைகள் ஏ

இதனிடையே மாவட்டங்களுக்கு உள்ளேயும் மாவட்டங்களுக்கு இடையேயும் பயணம் மேற்கொள்ள நாளை மறுநாள் முதல் இ பதிவு முறை நடைமுறைக்கு வருகிறது

இதனிடையே முதலமைச்சர் திரு

க ஸ்டாலின் டவ் தே புயல் தொடர்பாக வானிலை மைய அதிகாரிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்டார்

நீலகிரி மழை நீலகிரி மாவட்டம் கூடலூர் மண் வயல் பகுதியில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அம்பலமுலா அரசுப்பள்ளியில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

இத்துடன் இந்த செய்தியறிக்கை முடிவடைந்தது